ஒத்திவைக்கப்பட்டன

சமரிமலை சுவாமி ஐயப்பன் திருக்கோவிலுக்குள் பெண்கள் பாதுகாப்பாக நுழைவது தொடர்பாக உத்தரவு பிறப்பிக்க உச்சநீதிமன்றம் இன்று மறுத்துவிட்டது

திறந்துவிடப்பட்டுள்ளது

அதனை தொடர்ந்து காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி நாட்டில் பாலியல் குற்றங்களின் நிலைமை பற்றி தெரிவித்த கருத்து தொடர்பான பிரச்னையை நாடாளுமன்ற விவகாரத்துறை இணை அமைசச்ர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் அவையில் எழுப்பினார் இது ஆட்சேபகரமானது என்று எடுத்துரைத்த அவர் திரு ராகுல்காந்தி இதற்கு மன்னிப்பு கோரவேண்டும் என கோரினார் இதனை தொடர்ந்து பிஜேபி உறுப்பினர்கள் அவையின் மையபகுதியில் குழுமி குரல் எழுப்பினார்கள் அதே வேளையில் காங்கிரஸ் உறுப்பினர்கள் கேள்வி நேரத்தை தொடர வேண்டும் என கூச்சலிட்டனர்

அதனை தொடர்ந்து அவை கூடியபோது நிலைமையில் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் அமளி நிலவியது இதனையடுத்து அவைத்தலைவர் திரு ஓம்பிர்லா குளிர்கால கூட்டத்தொடரின் செயல்பாடுகள் குறித்து எடுத்துரைத்து அவை சுமூகமாக நடைபெற ஒத்துழைத்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக்கொண்டார் அதனை தொடர்ந்து மக்களவையை மறுதேதி குறிப்பிடாமல் திரு ஓம்பிர்லா ஒத்திவைத்தார் து கிஷ்ண் மாநிலங்களவை மாநிலங்களவையிலும் திரு ராகுல்காந்தி தெரிவித்த கருத்து தொடர்பான பிரச்னை எதிரொலித்ததால் அவை இருமுறை ஒத்திவைக்கப்பட்டது மீண்டும் அவை ஒருமணிக்கு கூடியபோது அவை தலைவர் திரு வெங்கையா நாயுடு மாநிலங்களவையில் மேற்கொண்ட அலுவல்களை எடுத்துரைத்ததோடு அவை சுமூகமாக செயல்பட ஒத்துழைத்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டார்

இந்நாளையொட்டி குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கைய்யா நாயுடு பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் திரு அமீத்ஷா முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன்சிங் உள்ளிட்டோர் நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள தாக்கதல் சம்பவத்தில் உயிரிழந்தோரின் திருவுருவப் படங்களுக்கு மலரஞ்சலி செலுத்தினார்கள்

து குவில் வி பிரதமர் வாழ்த்து பிரிட்டன் நாடாளுமன்ற தேர்தலில் ஆளும் கன்சர்வேடிவ் கட்சி பெரும்பான்மை பலத்துடன் வெற்றி பெற்றதையடுத்து போரிஸ் ஜான்சன் மீண்டும் அந்நாட்டு பிரதமராகிறார் பிரதமர் திரு நரேந்திரமோடி மீண்டும் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போரிஸ் ஜான்சனுக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்

இம்மனுக்களை விசாரித்த தலைமை நீதிபதி எஸ்

பாப்டே தலைமையிலான அமர்வு இது ஒரு உணர்வுபூர்வமான விஷயம் என்பதால் இதனை பெரிதாக்க விரும்பவில்லை என்றும் கூறியுள்ளது

இப்பிரச்சினையில் உரிய நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ள பெரிய அமர்வு ஏற்படுத்தப்படும் என்றும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது தற்போது இருக்கும் நிலைமைக்கு தடை விதிக்கப்படவில்லை என்றாலும் இதுவே இறுதியான முடிவல்ல என்றும் நீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது

நாளை பொதுவிடுமுறை இல்லை என்பதால் வேட்புமனு பெறும் அதிகாரிகள் பணியில் இருக்க வேண்டுமென்றும் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது

மாநில ஆதிதிராவிடர் பழங்குடியின நலத்துறை அமைச்சர் திருமதி வி எம் ராஜலட்சுமி நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஷில்பா பிரபாகர் சதீஷ் ஆகியோர் தண்ணீரை திறந்துவைத்தனர்